தென்கிழக்கு வங்க கடலில் உருவாகியுள்ள ஃபானி புயல் தமிழக கடற்கரைக்கு அருகே வரக்கூடும் என்றாலும் கரையை கடக்க வாய்ப்புகள் குறைவு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார்

கடைசி நாளான இன்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரபிரதேச மாநிலம் கன்னாஜ் பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசுகையில் பாலாகோட் வான்வழி தாக்குதலுக்கு ஆதாரம் கோரும் எதிர்கட்சிகள் என்ன தான் முயன்றாலும் மத்தியில் ஆட்சிக்கு வர முடியாது என்றார் பிரதமர் இன்று ஹர்தோய் சீதாப்பூர் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு

ராகுல் காந்தி இன்று அமேதி தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

நிர்மலா சீத்தாராமன் முன்னிலையில் பாரதீய ஜனதா கட்சியில் சேர்ந்தனர் அமைச்சர் இவர்களை வரவேற்று பேசுகையில் இந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகளின் அனுபவத்தினால் கட்சிக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்றார் தனிச்சிறப்ப வாய்ந்த இவர்களின் அனுபவம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான கொள்கைகளை மேம்படுத்துவதில் கட்சிக்கு வழிகாட்டுவதாக திகழும் என்றும் அவர் கூறினார்

அங்கு நிந்தாவூர் என்ற இடத்தில் ஒரு வீட்டினுள் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் அந்த வீட்டை முற்றுகையிட்டபோது பாதுகாப்பு படையினரை நோக்கி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதை தொடர்ந்து நடந்த சண்டையில் பயங்கரவாதிகள் தங்களிடமிருந்த வெடிபொருட்களை வெடிக்க என்று பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ப்ரிகேடியர் சுமித் அட்டபட்டு தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வீட்டில் இருந்து ஏராளமான வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தமிழகத்தில் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து ராமேஸ்வரம் சேலம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு குழுவினரின் உதவியுடன் தீவிர தேடுதல் மேற்கொண்ட போதிலும் குண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயினும் ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட இடங்களில் பாலம் நடவடிக்கையாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி ரயில் நிலையத்திலும் போலீசார் இன்று மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த லாரி ஓட்டுனர் ஒருவரை பெங்களுரில் போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுக தேர்தல் தோல்வி பற்றிய அச்சம் காரணமாகவே எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தென் மாநில மக்களை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார் மத்தியில் திரு ராகுல் காந்தி தலைமையிலும் தமிழகத்தில் திரு ஸ்டாலின் தலைமையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக திரு நாராயணாசாமி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனம் செய்தார்

பண விநியோகம் நடந்தது குறித்து பத்திரிக்கைகளில் செய்தி வெளியாகி இருப்பதாகவும் தேர்தல் துறை அதிகாரிகள் நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கத்தில் சுணக்கம் காட்டியது கண்டிக்கத்தக்கது என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்க கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது

பாலசந்திரன் இன்று பிற்பகல் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

புயலின் திசை மாறுவதால் நிலவரங்கள் மாறக்கூடும் என்பதால் நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்க கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் மேலும் கூறினார்

சிவராஜ் மீனா இன்று ஏனாமில் அதிகாரிகளுடன் மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார் ஏனாமை புயல் தாக்க வாய்ப்பில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைளை உரிய முறையில் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இதற்கிடையே இலங்கை குண்டு வெடிப்புகளை கருத்தில் கொண்டு ஏனாம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி

மக்களவை தேர்தலை நல்ல முறையில் நடத்த உதவிய காவல் துறையினரை ஊக்குவிக்கும் வகையில் இன்று ஏனாமில் போலீசார் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு வாலிபால் உள்ளிட்ட போட்டிகளையும் திருமதி ரச்னாசிங் நடத்தினார் புயல் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு புதுவையில் சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைளை எடுத்துள்ளது படகு குழாமிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என எச்சரிக்குமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பிற்கான கவச உடைகள் இன்றி சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கடல் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கையில் படகுகள் இயக்கப்பட மாட்டாது என்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் திரு முருகேசன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் பேரடைஸ் பீச்சில் போடப்பட்டுள்ள சிகப்பு பாதுகாப்பு வளையத்தை மீறி யாரும் செல்லக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார் புதுவையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் வார்டு மறுவரையறை பணிகளும் முடிந்து விட்டதால் உள்ளாட்சி தேர்தலை மேலும் தாமதிக்க அரசுக்கு காரணங்கள் இல்லை என்றார் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான முதல் படியாக அரசியல் சார்பற்ற நடுநிலையாளர் ஒருவரை மாநிலத் தேர்தல் ஆணையராகவும் துடிப்பான செயலராகவும் நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதை தொடர்ந்து உரிய முறையில் தேர்தல் தேதிகளை அறிவிக்க வேண்டும் என்றும் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தினார் புதுச்சேரியை போல பல ஆண்டுகளாக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாத நிலை நாட்டில் வேறெங்கும் இல்லை என்றும் இதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மத்திய நிதி கிடைக்காமல் அதிகாரத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு உள்ளூர் மக்களுக்கு மறுக்கப்படுவதுடன் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்க நேர்வதாக அவர் குறிப்பிட்டார்

புதுவையில் தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது மகாத்மா காந்தி வீதி எஸ்

பட்டேல் சாலை சந்திப்பில் உள்ள அண்ணாரின் சிலைக்கு செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் திரு வினயராஜ் உதவி இயக்குநர் திரு குமார் மற்றும் இதர அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

சென்னையில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை பார்த்துவிட்டு காரில் திருப்பூர் திரும்பிக் கொண்டிருந்த மூவர் இன்று கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் புறவழிச் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தனர்

தென்கிழக்கு வங்க கடலில் உருவாகியுள்ள ஃபானி புயல் தமிழக கடற்கரைக்கு அருகே வரக்கூடும் என்றாலும் கரையை கடக்க வாய்ப்புகள் குறைவு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார்